மக்களவை தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பதை உறுதி செய்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளனர்

அதிகாரி திரு சத்தியபிரதா சாகு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார்

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

வாக்காளர்களிடையே வாக்களிப்பதன் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே வலுவான ஜனநாயகத்தின் திறவுகோல் என்று சுட்டிக்காட்டிய அவர் ஊடகங்கள் ஜனநாயகத்தில் இன்றியமையாத பங்காற்றுவதால் இதனை திறம்பட எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் திரைப்பட நடிகர்களும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவரையும் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்றார்

ஊடக பிரபலங்களும் நாட்டு மக்களை வாக்களிக்க செய்வதில் முன்னோடியாக திகழ்ந்து தேசத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

ராகுல்காந்தி செல்வி மம்தாபானா்ஜி உள்ளிட்ட அரசியல் தலைவா்களும் மக்களவை தேர்தலில் வாக்காளர்கள் அதிகளவில் வாக்களிப்பதற்கான உத்வேகத்தை ஏற்படுத்தி ஜனநாயகத்தின் சிறப்பை மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார்

வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலை மீண்டும் ஒருமுறை பார்வையிட்ட தங்கள் பெயர் அதில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார்

ஒரு வாக்கு என்பது நாட்டின் வளர்ச்சிக்கான அர்ப்பணம் என்பதால் வாக்களித்து நாட்டின் கனவு மற்றும் விருப்பங்களோடு மக்கள் தங்களை இணைத்துக்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார் ராகுல்காந்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் இதன் மூலம் மாநிலத்தில் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறது இதில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு

முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு

பாலகிருஷ்ணன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் திரு

கல்விக்கு அதிக நிதி ஒதுக்குவதன் அவசியத்தை அவலியுறுத்திய அவர் வாழ்வியல் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கல்வியின் தரம் உயர வேண்டும் என்றும் ஆராய்ச்சிக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மக்களின் சுமையை குறைக்க சரக்கு சேவை வரி கட்டமைப்பில் மாற்றங்களின் தேவையையும் திரு

வெங்கையா நாயுடு உலக பொருளாதார வளர்ச்சிக்கு நாட்டின் அறிவுசார் தொழில்நுட்பத்துறைகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசுத்துணை தலைவர் திரு

நாட்டின் மனித வளத்தை தேசிய பொருளாதாரத்தின் உந்துசக்தியாக மாற்றவேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த அவர் சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்ள கல்வித்துறையில் மாற்றங்கள் வேண்டும் என்றார்

இந்நிலையில் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் சீனா என்ன நிலைப்பாட்டை மேற்கொள்ளப்போகிறது என்பதை அனைத்து நாடுகளும் எதிர் நோக்கியுள்ளன லோக் ஆயுக்தா தமிழகத்தில் லோக் ஆயுக்தா தலைவரை தேர்வு செய்வதற்கான சிறப்பு கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியது இக்கூட்டத்தில் சட்டப்பேரவை தலைவர் தலைமை செயலர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் எதிர்க்கட்சி தலைவர் திரு

க

இதுதொடர்பான மனு மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு காவல்துறை தலைவர் பதவி நியமனத்திற்க்கான பரிந்துரை தகுதி அடிப்படையிலேயே நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது

தேர்தல் விதிமுறைகளுக்கு ஏற்ப காவல்துறையினர் பணியாற்ற வேண்டும் என்றும் வன்முறைகளில் ஈடுபடுவோர் மீது சட்டநடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் இதில் எடுத்துரைக்கப்பட்டது